இரண்டாவது தேசிய இளைஞர் நாடாளுமன்ற நிறைவு விழாவில் பிரதமர் திரு நரேந்திர மோடி காணொலி காட்சி வாயிலாக இன்று உரையாற்றுகிறார் காலை பத்து முப்பது மணிக்கு இந்நிகழ்ச்சி தொடங்குகிறது இளைஞர்களுடன் பிரதமர் அப்போது உரையாடவுள்ளார் இளைஞர் நாடாளுமன்ற போட்டியில் வெற்றி பெற்ற மூன்று பேர் இந்நிகழ்ச்சியில் பிரதமர் முன்பாக உரையாற்றுகின்றனர் தேசிய இளைஞர் நாடாளுமன்ற விழா இறுதிச்சுற்றின் தொடக்க நிகழ்ச்சி நாடாளுமன்ற மைய மண்டபத்தில் நேற்று நடைபெற்றது இதில் மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா பங்கேற்று உரையாற்றினார் அப்போது பேசிய அவர் இளைஞர்கள் நாட்டை செழுமைப்படுத்தும் வகையில் பணியாற்ற வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார் பிரதமர் திரு நரேந்திர மோடி நாட்டை முன்னேற்றும் வழிமுறைகள் குறித்து மூன்று ஆண்டுகளுக்கு முன்பே தமது மனதின் குரல் நிகழ்ச்சியின் மூலம் இளைஞர்களுக்கு எடுத்துரைத்துள்ளதாகவும் அவர் தெரிவித்தார் எதிர்காலத்தில் தொழில்நுட்ப அறிவு மற்றும் திறமையின் மூலம் உலக கண்டுபிடிப்புகளில் இந்திய இளைஞர்கள் முன்னணியில் இருப்பார்கள் என்று திரு ஒம் பிர்லா குறிப்பிட்டார் இந்நிகழ்ச்சியில் பேசிய மத்திய இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜூ ஒரே பாரதம் உன்னத பாரதம் என்ற தொலைநோக்குப் பார்வையை நிறைவேற்றும் வகையில் புதிய நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக கூறினார் நாட்டின் எல்லைப் பகுதிகளின் வளர்ச்சிக்கு மத்திய அரசு முக்கியத்துவம் அளித்துள்ளதாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்தார்

உலகில் மூன்றாயிரம் மீட்டருக்கும் மேலான உயரத்தில் மிக நீண்ட அடல் கால்வாய் கட்டபட்டபோது எதிர்கொண்ட அனுபவங்கள் சவால்கள் குறித்த ஆவணங்களை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் அப்போது வெளியிட்டார்

அப்போது பேசிய அவர் உயிர்ப்பன்மையை பாதுகாப்பதில் மற்ற நாடுகளைவிட இந்தியா சிறந்து விளங்குவதாகக் கூறினார்

நடப்பாண்டு முதல் பத்து சிறந்த தேசிய பூங்கா ஐந்து கடல்சார் பூங்கா ஐந்து விலங்கியல் பூங்கா ஆகியவற்றுக்கு ஆண்டுதோறும் விருது வழங்கப்படும் என்று திரு பிரகாஷ் ஜவடேகர் அறிவித்துள்ளார் பெங்களூர் புறநகர் ரயில்வே திட்ட நடவடிக்கைகளை ரயில்வே துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் ஆய்வு செய்தார் அப்போது பேசிய அவர் பெங்களூரு நகரின் எதிர்கால தேவையை கருத்தில் கொண்டு திட்டம் நிறைவேற்றப்பட வேண்டும் என்று கூறினார் சுயசார்பு இந்தியா இயக்கத்திற்கு ஊக்கமளிக்கும் வகையில் உற்பத்திக்கான இந்தியா கொள்கையை அடிப்படையாக கொண்டு புறநகர் ரயில் திட்டம் அமைய வேண்டும் என்று அவர் தெரிவித்தார்

அதற்கான வழிகாட்டி நெறிமுறைகளை மேற்குவங்கம் குஜராத் மாநில அரசுகள் வெளியிட்டுள்ளன ஹிமாச்சலப்பிரதேச மாநிலத்தில் வெளிமாநிலங்களிலிருந்து கோழிகளை கொண்டுவருவதற்கு ஒரு வாரத்திற்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது சிம்வாவில் நேற்று முதலமைச்சர் திரு ஜெய்ராம் தாக்கூர் தலைமையில் நடைபெற்ற கூட்டத்தில் இதற்கான முடிவு மேறந்கொள்ளப்பட்டது

மகாராஷ்டிர மாநிலம் மும்பை புறநகர் பகுதியில் பறவைக் காய்ச்சல் உறுதிசெய்யப்பட்டுள்ளது செம்பூர் மற்றும் கிர்கான் பகுதியில் ஒன்பது காகங்கள் இறந்தது தெரியவந்துள்ளது

சுவாமி விவேகானந்தரின் பிறந்த தினம் இன்று நாடு முழுவதும் தேசிய இளைஞர் தினமாக கொண்டாடப்படுகிறது நாட்டின் சிறந்த ஆன்மீகத் தலைவர்களில் ஒருவராக விளங்கிய விவேகானந்தர் இந்தியாவின் தத்துவங்களை உலகிற்கு அறிமுகம் செய்தார்

ராமகிருஷ்ண மடம் ராமகிருஷ்ண மிஷன் ஆகியவற்றை நிறுவினார் கர்நாடக மாநிலத்தில் நேரிட்ட சாலை விபத்தில் மத்திய அமைச்சர் திரு ஸ்ரீபத் நாயக் காயமடைந்தார் அவருடைய மனைவி விஜயா உதவியாளர் தீபக் ஆகியோர் உயிரிழந்தனர் எள்ளப்பூரிலிருந்து கோகர்னாவுக்கு அவர்கள் சென்றுகொண்டிருந்த கார் ஹொசாகம்பி கிராமம் அருகே விபத்துக்குள்ளானது காயமடைந்த அமைச்சர் திரு ஸ்ரீபத் நாயக் சிகிச்சைக்காக கோவா மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் விபத்து குறித்து தகவல் அறிந்த பிரதமர் திரு நரேந்திர மோடி பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் ஆகியோர் கோவா முதலமைச்சர் திரு பிரம்மோத் சாவந்தை தொடர்பு கொண்டு பேசினார் அமைச்சர் திரு ஸ்ரீபத் நாயக்கின் சிகிச்சைக்கு தேவையான உரிய ஏற்பாடுகளை மேற்கொள்ளுமாறு அப்போது அவர்கள் கேட்டுக்கொண்டனர் புகழ்ப்பெற்ற வானியல் நிபுணரான பேராசிரியர் சசிகுமார் சித்ரேவின் மறைவுக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி இரங்கல் தெரிவித்துள்ளார் இது குறித்து அவர் வெளியிட்டுள்ள டுவிட்டர் பதிவில் குரிய இயற்பியல் அறிவியல் கல்வி ஆகிய துறைகளில் அவர் ஆற்றிய பங்களிப்பிற்காக என்றும் நினைவு கூறப்படுவார் என்று குறிப்பிட்டுள்ளார் அவருடைய மதிப்புமிக்க பணிகள் மாணவர்களுக்கு தொடர்ந்து உத்வேகம் அளிக்கும் என்றும் பிரதமர் கூறியுள்ளார் இந்திய வானியல் அமைப்பின் தலைவராகவும் பல்வேறு குழுக்களின் உறுப்பினராகவும் பதவி வகித்த பேராசிரியர் சித்ரே நாட்டின் அறிவியல் கொள்கை வடிவமைப்பில் முக்கிய பங்காற்றினார்

மேற்கு ஆப்பிரிக்காவில் உள்ள சஹெல் மற்றும் லேக் சட் பகுதியில் நிகழும் பாதுகாப்பு சூழ்நிலை கவலை அளிப்பதாக இந்தியா தெரிவித்துள்ளது அப்பகுதியில் தொடர்ந்து நிலவி வரும் தீவிரவாதம் போதை மருந்து கடத்தல் குற்றச்செயல்கள் ஆகியவை தடை செய்யப்படவேண்டும் என்று கூறியுள்ளது நியுயார்க்கில் ஐநா பாதுகாப்பு கவுன்சில் கூட்டத்தில் இது குறித்து பேசிய ஐநாவுக்கான இந்தியாவின் நிரந்தர பிரதிநிதி திரு டி எஸ் திருமூர்த்தி நைஜீரியா மற்றும் மேற்கு ஆப்பிரிக்காவில் நடத்தப்பட்ட தீவிரவாத தாக்குதலுக்கு இந்தியா கண்டனம் தெரிவித்துள்ளதாக கூறினார் சகல் பகுதியில் இயல்புநிலையைக் கொண்டுவர சர்வதேச சமுதாயம் இணைந்து செயல்பட வேண்டும் என்று அவர் அழைப்பு விடுத்தார் அமெரிக்க நாடாளுமன்றத்தின் மீது கடந்த வாரம் நடத்தப்பட்ட வன்முறை தாக்குதலுக்கு தூண்டுதலாக இருந்ததாக கூறி அந்நாட்டு அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் மீது பதவிநீக்க தீர்மானத்தை ஐனநாயக கட்சி உறுப்பினர்கள் கொண்டுவந்துள்ளனர் இத்தீர்மானத்தை நிறைவேற்ற நாடாளுமன்றத்தில் இந்த வார இறுதியில் குரல் வாக்கெடுப்பு நடைபெறவுள்ளது அமெரிக்க வரலாற்றில் இரண்டு முறை பதவிநீக்க் தீர்மானத்தை சந்தித்த முதல் அதிபராக திரு டொனால்டு டிரம்ப் உள்ளார் இதற்கிடையே அதிபர் திரு டிரம்பை பதவிநீக்கம் செய்யும் வகையில் நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு துணை அதிபர் திரு மைக் பென்சை ஜனநாயக கட்சி உறுப்பினர்கள் வலியுறுத்தினர் இலங்கை மற்றும் குமரிக்கடல் பகுதியை ஒட்டி நிலவும் வளிமண்டல மேலடுக்கு கழற்சி காரணமாக துத்துக்குடி மற்றும் நெல்லை மாவட்டங்களில் கனமழழ பெய்யக்கூடும் என சென்னை வானிலை ஆய்வு மைய இயக்குநர் திரு புவியரசன் தெரிவித்துள்ளார் கடலூர் மற்றும் உள் மாவட்டங்களில் லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார் ஐஎஸ்எல் கால்பந்து போட்டியில் இன்று நடைபெறவுள்ள ஆட்டத்தில் ஒருங்கிணைந்த வடகிழக்கு அணி பெங்களூரு அணியை எதிர்கொள்கிறது